நிர்பயாவழக்கில் குற்றவாளிகள் பேருக்கும் நான்கு இன்று தூக்குத் தண்டனை நிறைவேற்றப்பட்டது நிர்பயா வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் மத்திய பிரதேச முதலஸமச்சர் திரு கமல்நாத் தமது பதவியை ராஜிநாமா செய்வதாக அறிவித்துள்ளார்

பெருமளவில் அதிகரித்துள்ளது

பெண்களின் கௌரவமும் பாதகாப்பும் உறுதி செய்யப்படுவது மிகவும் முக்கியம் என்று அவர் இன்று டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு துறையிலும் பெண்களின் சக்தி சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் கவனம் செலுத்தும் தேசத்தை மக்கள் ஒருங்கிணைந்து கட்டமைக்க வேண்டுமென்று கூறியுள்ளார் இத்தகைய தேசத்தில் சமத்துவமும் சம வாய்ப்பும் முக்கியத்துவம் பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் உயிரிழந்தார் குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதன் மூலம் இத்தகைய குற்றம் செயய அச்சும் ஏற்படும் என நிர்பயாவின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் நீதியை நிலைநாட்டிய நீதித்துறைக்கும் இந்த தண்டனைக்கு ஆதரவளித்த கோடிக்காணக்கான பெண்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் நிர்பயாவின் பெற்றோர் கூறியுள்ளனர் நிர்பயாவுக்கு இறுதியாக நீதி கிடைத்துள்ளது என்றும் அவரது ஆன்ம சாந்தியடையும் என்றும் தேசிய மகளிர் ஆணைய தலைவர் திருமதி ரேகா சர்மா தெரிவித்துள்ளார் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளையும் அவற்றை குற்றவாளிகள் நான்கு பேரும் எவ்வாறு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பதையும் இந்த வழக்கின் மூலம் மக்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இதுபோன்ற கொடுரமான குற்றச்சம்பவங்களை கையாள்வதற்கு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு உரிய நேரத்தில் நீதி வழங்குவது அவசியம் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மத்தியப் பிரதேச முதலமைச்சர் திரு கமல்நாத் தமது பதவியை ராஜிநாமா செய்வதாக அறிவித்துள்ளார் போபாலில் செய்தியாளர்கள் சந்திப்பின்போது இதனை அறிவித்த அவர் ஆளுநர் மாளிகைக்குச் சென்று தமது ராஜிநாமாவை சமர்ப்பிக்க உள்ளதாகக் கூறினார் முன்னதாக கமல்நாத் அரசு பெரும்பாள்மையை நிரூபிக்க இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு அம்மாநில சுட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது

இவர்கள் கடந்த பத்தாம் தேதி ராஜிநாமா கடிதங்களை அளித்தனர் இதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியிள் ஆறு அதிருப்தி எம் எல் ஏ க்களின் ராஜிநாமாக்களை பேரவைத் தலைவர் ஏற்றுக் கொண்டுள்ளார் முன்னதாக மத்திய பிரதேச அரசு பெரும்பான்மையை இன்றைய தினத்திற்குள் சட்டப்பேரவையில் நிருபிக்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது

நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்டு மக்களிடையே இந்த நோய் தொற்று தொடர்பாகதொலைக்காட்சி வாயிலாக நேற்றிரவு அவர் உரையாற்றினார்

அத்தியாவசியப் பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களைத் தவிர வேறு யாரும் வீட்ளடவிட்டு வெளியே வரவேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார்

இந்த சுய கட்டுப்பாடு எதிர்காலத்திற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் கொரோனா வைரஸ் தொடர்பாக ஆராய்ச்சி செய்யும் அனைத்து அமைப்புகளிடமும் அரசு தொடர்பில் இருக்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனைத் தெரிவித்த அமைச்சர் கொரோனா நோய்த்தொற்று சோதனைகளை மேற்கொள்வோருக்கு திட்டவட்டமான வரைமுறைகளும் அறிவியல் ஆலோசனைகளும் இருப்பதாக குறிப்பிட்டார்

கொரோனா வைரஸ் நோயை குணப்படுத்துவது தொடர்பாக தவறான அல்லது போலியான தகவல் எதையும் அரசு அனுமதிக்காது என்று ஆயுஷ் துறையின் இணை அமைச்சர் திரு புரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனைத் தெரிவித்த அமைச்சர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் கவாசித்தல் முறையை மேம்படுத்தவும் தமது அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவுரைகள் மட்டுமே சரியானவை என்றார்

பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது

இதன் மூலம் இந்த நோய்த்தொற்று காரணமாக சீனாவுக்கு வெளியே உள்ள நாடுகளில் அதிகம்பேர் பலியான நாடாகா இத்தாலி மாறியுள்ளது ஐரோப்பிய நாடுகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை சீனாவையும் விஞ்சியுள்ளது

மூன்று மாதங்களுக்கு முன் உஹானில் நோய்த்தொற்று பரவிய பின் இரண்டாவது நாளாக நேற்றும் புதிதாக எவருக்கும் நோய்த்தொற்று கண்டறிபப்படவில்லை என சீனா தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸூக்கு தடுப்பூசி சோதனையை ரஷ்யா தொடங்கியுள்ளது இது இந்த ஆண்டு இறுதிக்குள் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படும் என்று அந்நாட்டின் நுகர்வோர் உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது இந்த தடுப்பூசி மாறுபட்ட ஆறு தொழில்நுட்பங்களை அடிப்படையாகக் கொண்டிருக்கும் என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக சள்வதேச பயணத்தை தவிா்க்குமாறு குடிமக்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது இயன்றவரை வெளிநாட்டில் இருப்பவர்கள் அமெரிக்கா திரும்பவும் அது அறிவுறத்தியுள்ளது அதிக காலம் வெளிநாட்டில் தங்க தயார் நிலையில் இருந்தால் தவிர மற்றவர்கள் உடனடியாக நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்க குடிமக்கள் செய்து கொள்ள வேண்டுமென்று அஅ்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது பல்வேற நாடுகளின் அரசுகள் விமானங்கள் வருவதை தற்காலிகமாக நிறத்தி இருப்பதும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதும் பயணத்தை எளிமையாக வைத்திருக்க இயலாத சுழல் ஏற்பட்டிருப்பதை அந்த அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது

இந்த ஆணையம் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பினர் ஷெட்பபூல்டு வகுப்பினா் பழங்குடியினா் பிரச்சினைகளை ஆய்வு செய்யும் இந்த ஆணையத்தின் தலைவராக நீதிபதி திரு ஜி டி சா்மா நியமிக்கப்பட்டுள்ளாா் உலக சிட்டுக் குருவிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது மக்களிடையே இந்த பறவை இனம் குறித்த விழிப்புணர்வை அதிகிக்க ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய தினம் சிட்டுக்குருவிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது முதலாவது சிட்டுக்குருவிகள் தினம் பத்து ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்டது